உறுப்பினர்களின் கூட்டம் இன்று மாலை சென்னையில் நடைபெறுகிறது

கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருகிறது

நடவடிக்கைகளை முழு முனைப்புடன் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதுகின்றன

இனி விரிவான செய்திகள் திமுக சட்டமன்ற சட்சித் தலைவரை தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் புதிய சட்டமன்ற உறுப்பினா்கள் கூட்டம் கட்சித் தலைவா் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்றுமாலை நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் திமுக சுட்டமன்ற கட்சித் தலைவராக திரு மு க ஸ்டாலின் முறைப்படி தேர்வு செய்யப்பட உள்ளார் அதன்பின் அவர் ஆளுநரை சந்தித்து தமது தலைமையில் புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் புதிய அரசின் பதவி பிரமாண நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையிலேயே மிகவும் எளிமையான முறையில் நடைபெறும் என்று திரு மு க ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை பதவியில் நீடிக்குமாறு முதலமைச்சிடம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்படுபவர் எதிர்கட்சித் தலைவராக செயல்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பிஜேபி சுட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்பட்டு எந்தெந்த வழியில் எல்லாம் மத்திய அரசின் உதவியை பெற முடியுமோ அந்த வகையில் மாநில வளர்ச்சிக்காக பணியாற்ற இருப்பதாக பிஜேபி மகளிர் அணி தேசிய தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் கோவை தெற்கு தொகுதி சுட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அவர் செய்தியாளாகளிடம் பேசுகையில் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை மாநில அரசின் ஒத்துழைப்புடனும் மத்திய அரசின் உதவியுடனும் தமது தொகுதியில் நிறைவேற்றப்படும் என்றார்

ஊரகப் பகுதிகளில் உள்ள அழகு நிலையங்கள் இயங்கவும் தடை விதிக்கப்படுகிறது

சென்னையில் நேற்று தொற்று பரவல் நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்திய அவர் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சென்னையை போன்றே தமிழகத்தின் பிற முக்கிய நகரங்களிலும் ரெம்டெசிவிர் போன்ற மருந்துகளை அரசே வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளாா் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தேவையான படுக்கை வசதிகள் ஆக்சிஜன் மற்றும் மருந்து பொருட்கள் அனைத்தும் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைப்பிடித்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நோய் பரவலை தடுக்க உதவுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

அத்துடன் ஆக்சிஜன் மற்றும் இதர மருத்துவ உதவி பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டுவரும் பணியையும் கடற்படை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் லட்சத்தீவு மற்றும் அந்தமான் நிக்கோபாா் தீவு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கச் செய்யவும் கடற்படை உதவி வருவதாக கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார்

இதுதவிர நாகர்கோவில் பெங்களூரு சிறப்பு ரயில் நாளை மறுநாள் முதல் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பக்க விளைவுகள் காரணமாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் கோவிட் தடுப்பூசி பயன்பாட்டை கைவிடுவதாக டென்மார்க் அரசு அறிவித்துள்ளது

கடனுதவிகள் அடிமட்ட அளவில் சென்றடைய செய்வதில் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் குறு நிதி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக ரிச்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார்

தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்கும்